வடகிழக்குபருவமழைதீவிரமடைந்துள்ளது

தென்னாப்பிரிக்காவுக்குஎதிரான இறுதிமற்றும் முன்றாவதடெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணிவலுவானநிலையில் உள்ளது

மகாராஷ்ட்ரமுதலமைச்சர் திருதேவேந்திரபட்நாவீஸ் தேசியவாதகாங்கிரஸ் கட்சிதலைவர் திரு ஷரத் பவார் மாநிலபிஜேபிதலைவர் திருஅஷிஷ் ஷேலர் நடிகர்கள் ஆமிர்கான் குணால் கோலி ஆகியோர் வாக்களித்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள் ஹரியானாவில் வாக்குப்பதிவு தொடங்கியசற்ற் நேரத்திலேயேதிருமனோகர் லால் கர்னால் தொகுதியில் சைக்கிளில் வந்துவாக்களித்தார்

தேர்தல் நடக்கும் தொகுதிகளில் பலத்தபாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

புதுச்சேரிகாமராஜ நகர் சுட்டப்பேரவைதொகுதிகளிலும் வாக்குப்பதிவு தொடங்கிவிறுவிறுப்பாகநடைபெற்றுவருகிறது பலத்தமழைக்கு இடையேயும் மக்கள் ஆர்வத்துடன் வந்துவாக்களித்துவருகிறார்கள் எல்லைப் பகுதியில் அத்துமீறிபாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியதையடுத்து ஆக்கிரமிப்பு கஷ்மீரில் உள்ளதீவிரவாதமுகாம்களை இந்தியரானுவம் தாக்குதல் நடத்திதக்த்துஅழித்துள்ளது

நீலம் பள்ளத்தாக்குபகுதியில் தீவிரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவஉதவும் வகையில் செயல்பட்டபாகிஸ்தான் ராணுவதளங்களைகுறிவைத்து இந்தியராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்தியரானுவம் பீரங்கிகளைப் பயன்படுத்திநடத்தியபதிலடிதாக்குதலில் நான்குதீவிரவாதமுகாம்கள் மற்றும் பாகிஸ்தான் ராணுவனத்தின் சிலநிலைகள் அழிக்கப்பட்டன

இதுகுறித்துசெய்தியாளர்களிடம் விளக்கியராணுவதலைமைதளபதிதிருபிபின் ராவத் தீவிரவாதஊடுருவல் முயற்சிவெற்றிகரமாகமுறியடிக்கப்பட்டதாகதெரிவித்தாா்

இன்றுகாவல்துறைநினைவுதினம் அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டிபிரதமர் திருநரேந்திரமோடிடுவிட்டரில் வெளியிட்டுள்ளசெய்தியில் கடமையாற்றும்போதுடயிர்நீத்தகாவலர்களுக்கும் அவர்களதுகுடும்பத்தினருக்கும் வணக்கம் செலுத்துவதாககுறிப்பிட்டுள்ளார்

கடந்தஆண்டு இதேநாளில் காவல்துறையினருக்கானநினைவிடம் நாட்டுக்குஅர்ப்பணிக்கப் பட்டதையும் கட்டிக்காட்டியபிரதமர் அவர்களின் தியாகத்துக்கும் எடுத்துக்காட்டுக்கும் நன்றிதெரிவிக்கும் அடையாளம் இது என்றும் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டிலும் காவலர்கள் நினைவு தினம் இன்றுஅனுசரிக்கப்படுகிறது காவல்துறைதலைமை இயக்குநர் அலுவலகத்தில் இன்றுகாலைஅணிவகுப்பு நடைபெற்றது நமதுகாவலர்கள் விழிப்புடனும் பொறுப்புடனும் பணியாற்றுவதால் நமதுநாடுமுன்னேற்றப்பாதையில் சென்றுகொண்டிருக்கிறதுஎன்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திருஅமித்ஷா கூறியிருக்கிறார் காவலர் தினத்தையாட்ட புதுதில்லியில் அமைந்துள்ளகாவலர் நினைவிடத்தில் அஞ்சலிசெலுத்தியபின் அவர் உரையாற்றினார்

வடகிழக்குபருவமழைதீவிரமடைந்துள்ளது தமிழ்நாட்டில் மேற்குமாவட்டங்களிலும் கேரளா தமிழ்நாடு லட்சத்தீவுகளில் பலத்தமழை இருக்கலாம் என்றுவானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

அவரதுதுடிப்புமிக்கதலைமையில் இந்தியா இந்தோனேஷியாநட்புறவும் மேலும் உறுதிப்படும் என்றுடுவிட்டரில் பதிவு செய்துள்ளார் கடல் வாணிபத்தில் இந்தியாவுக்குஅண்டநாடு இந்தோனேஷியாஎன்றும் அதில் குறிப்பிட்டுள்ளார்

அவருடன் உத்தம்பூரில் அமைந்துள்ளரானுவப்பிரிவு தளபதிலெப்டினென்ட் ஜெனரல் ஹரிந்தர் சிங்கும் சென்றிருந்தார் பளிப்பாறைகளுக்கு இடையேகடுங்குளிரிலும் விழிப்புடன் கடமையாற்றும் ராணுவவீரர்களின் அர்ப்பணிப்பையும் ஊக்கத்தையும் லெப்டினென்ட் ஜெனரல் ரன்பீர் சிங் பாராட்டினார் சியாச்சின் மலைச் சிகரத்தில் உயிரைநீத்தவீரர்களின் தியாகம் குறித்துநாடுபெருமைகொள்கிறதுஎன்றுஅவர் கூறினார் கடுமையானபருவநிலைமற்றும் இடப்பாடுகளுக்கு இடையேயும் துணிவுடன் கடமையாற்றுமாறுஅவர் கேட்டுக்கொண்டார் பின்னர் லடாக்கில் உயிர்நீத்த இரண்டுமுறைவீர்சக்ராவிருதும் சேவாபதக்கமும் பெற்றமறைந்தகர்னல் சேவாங் ரிச்சன் இல்லத்திற்குசென்றார்

மாவட்டகாவல்துறைகண்காணிப்பாளர் திருஅபிசோக் பல்லவ் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தாககாவல்துறையினர் தெரிவித்தனர்